றி போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வங்காள விரிகுடா ஒத்தழைப்பு நாடுகள் ஒருங்கிணநைத நடவடிக்கையை எடுக்க வேண்டுமௌ மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார்

செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் பிரதமர் திரு மோடியும் திரு டிஸோசாவும் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவான அளவில் பேச்சகள் நடத்தியதாகவும் பல்வேறு துறைகளில் இருதூப்பிலும் வளர்ச்சி காணும் வகையில் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தாகவும் கூறினார்

குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் போர்ச்சுகீசிய அதிபருக்கு நேற்று மாலை சிறப்பு விருந்து வழங்கினார் போர்க்கீய அதிபர் வருகையால் இருதரப்பு உறவு மேம்படும் என குடியரகத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

இந்தியாவிற்கு ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடம் கிடைக்க போர்சுகீய அதிபா் ஆதரவு தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் ஐ திரு தில்பாக்சிப் சந்தித்து பேசினார் ஜம்மு காஷ்மிரில் உள்ள தற்போதைய நிலவரம் குறித்து அவர் அமைச்சரிடம் விளக்கினார்

சிறு குறு விவசாயிகளின் உறுபத்தியை மேம்படுத்த தேவையான ஆராய்ச்சிகளை விஞ்ஞானிகள் மேற்கொள்ள வேண்டுமௌ குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்

இதில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத்தலைவர் விவசாய நலனிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறினார் பகமை புரட்சிக்கு பிறகு நாட்டில் விவசாயத்துறை வளர்ச்சியடைய இத்தகைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றியிருப்பதாக அவர் கூறினார்

விவசாயிகளின் நன்மதிப்பிற்கு சான்றாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளதாக அவர் கூறினார் நல்ல ஆளுமை சிறந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது என மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நூலக கட்டடத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச பயிற்சி நிகழ்ச்சியின் நிறைவு நாள் கூட்டத்தில் பேசிய அவர் இத்தகைய பயிற்சிகள் உறுப்பினர்கள் தேவை என்று தெரிவித்தார் ஜனநாயகத்தை வலுப்படுத்த சிறந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார் நாட்டில் நாடாளுமன்றம் மற்றும் சுட்டமன்றங்களில் சிறந்த விவாதங்கள் முன்னெடுக்கப்படும் வழக்கம் உள்ளதாக தெரிவித்தார் இதன்மூலம் பலதரப்பட்ட மக்கள் வாழும் இந்தியாவில் ஜனநாயகம் வலுப்பெறுவதாக திரு ஒம்பிர்லா கூறினார்

தொலை தொடர்புத்துறைக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையை செலுத்த தேவையான நடவடிக்கைகளை தொலை தொடர்பு நிறுவனங்கள் எடுக்க வேண்டுமென பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் ராஜ்நேஷ் குமார் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பாக தொலை தொடர்புத்துறை தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அருண் மிஸ்ரா அப்துல் நஷீர் ஷா ஆகியோர் கொண்ட அம்பவு தொலை தொடர்புத்துறைக்கு பகிரந்து அளிக்கபடவேண்டிய இந்த தொகையை இன்னும் அளிக்காமல் இருப்பது குறித்து தங்களது கடும் அதிருப்தியை தெரிவித்தனர் இந்த தொகையை செலுத்த தேவைப்பட்டால் ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜ்நேஷ் குமார் தெரிவித்துள்ளார் இதுவரை எந்தவொரு தொலை தொடர்பு நிறுவனமும் இதுகுறித்து பாரத ஸ்டேட் வங்கியை அனுகவில்லை என்று அவர் கூறினார் நாட்டிலேயே மிகப்பெரிய மின்னணு பரிவர்த்தனை வழங்கும் அமைப்பாக பாரத ஸ்டேட் வங்கி உள்ளதாக அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தமது தொகுதியான வாரணாசிக்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் உத்தரபிரதேச ஆடை வடிவமைப்பு மையத்தில் கலை மற்றும் கவினைப் பொருட்களுக்கான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார்

போதைப்பொருள் கடத்தலை தடுக்க வங்காள விரிகுடா ஒத்துழழப்பு நாடுகள் ஒருங்கிணநைத நடவடிக்கையை எடுக்க வேண்டுமௌ மத்திய உள்துறை இணையளமச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் நேற்று நடைபெற்ற வங்காள விரிகுடா ஒத்துழைப்பு மாநாட்டின் இறுதி நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் உரிய ஒருங்கிணைப்பும் தகவல்கள் மற்றும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் மட்டுமே போதை பொருள் கடத்தலை தடுக்க முடியும் என்று கூறினார் உலகில் உள்ள அனைத்து நாடுகளிலும் போதை பொருள் தடுப்பு சவாலாக உள்ளது என்றும் பொருளாதாரத்தை போதைப்பொருள் கடத்தல் பாதிப்பதாகவும் அவர் கூறினார் குறிப்பாக கடல்வழி பாதையை போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தீவிரவாதத்தால் ஏற்படும் பிரச்சினைகள் அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் தேவை என்றும் அமைச்சர் கூறினார் காஷ்மீரில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினா் திரு பீட்டர் கிங் வரவேற்பு தெரிவித்துள்ளாா் இரண்டு நாட்களாக ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த துதர்கள் கற்றப்பயணம் மேற்கொண்டனா் அங்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை அவா்கள் பார்வையிட்டனா் தனது பயணம் குறித்து அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் பேசிய திரு பீட்டர் கிங் ஜம்மு காஷ்மீரில் நீண்ட நாட்களாக நிலையற்ற தன்மையும் சிக்கல்களும் நிலவி வருவதாக தெரிவித்தார் இதற்கு தீர்வுகாண பிரதம் திரு நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ப அவர் கூறினார் பொருளாதாரம் பாதுகாப்டு தீவிரவாத எதிா்ப்பு ஆகிய துறைகளில் இந்தியாவுக்கு தொடா்ந்து அமெரிக்கா ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார் தரமான வீடுகள் வழங்கும் பணி பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சிறப்பாக நடைபெற்று வருவதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சள் திரு நிதின் கட்கி தெரிவித்துள்ளார் மும்பையில் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தற்போதைய காலகட்டத்தில் குறைந்த விலையில் தரமான வீடுகளே பெரும்பாலனவா்களுக்கு தேவையாக இருப்பதாக கூறினாா் இதற்கு மத்திய அரசின் திட்டம் உறுதுணையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் பெருநகரங்களில் வீடுகளின் விலையை நிர்ணயம் செய்யும் போது மக்களின் வாங்கும் தன்மையை கருத்தில் கொண்டு விலை நிர்ணயம் செய்ய வேண்டுமௌ அவர் கேட்டுக் கொண்டார் அரசு குடியிருப்புகளில் பனிக்காலத்தில் வசிப்போர் குறிப்பிட்ட தொகையை செலுத்தினால் அவர்களுக்கே அந்த குடியிருப்புகளை வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக அவர் கூறினார்

இதன் தொழிலாளர்கள் அந்த ஆணையத்தின் சிகிச்சை மையங்களை பயன்படுத்தாத பட்சத்தில் இந்த தொகை வழங்கப்படும்

இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து இந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் கல்வியாண்டில் தொழிலாளர் காப்பீட்டு ஆணைய மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவனருக்கு இடஒதுக்கீடு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ச்வதேச அளவில் பாதுகாப்பு குறித்த இந்தியாவின் கருத்துக்களை உலக நாடுகள் வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சா் திரு எஸ் ஜெய்சங்கா் தெரிவித்துள்ளாா் ஜெர்மனியின் முனீச் நகரில் நேற்று தொடங்கிய முன்று நாள் பாதகாப்பு மாநாட்டில் அவர் கலந்து கொண்டுள்ளார் இக்கூட்டத்தில் சா்வதேச பாதுகாப்பு கொள்கை குறித்து உலகின் முன்னணி நாடுகள் மற்றும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் விவாதிக்கவுள்ளனர் இதில் பங்கேற்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் சர்வதேச அளவில் பாதுகாப்பு குறித்த இந்தியாவின் கருத்துகளை எடுத்துரைக்கவுள்ளார் இக்கூட்டத்திற்கு இடையே ஐ நா விற்கான அமெரிக்க தூதர் கெல்லி கிராப் முனீச் பாதுகாப்பு மாநாட்டின் தலைவர் திரு வாஃப் காங் இச்சாங்கர் ஆகியோரை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினாா் மேலும் ஜார்ஜியாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் ஜெல்கா லைனி மற்றும் போர்ச்சுகல் பாதுகாப்புத்துறை அமைச்ச் திரு ஜியோ க்ரோவின் ஒ ஆகியோரையும் அமைச்ச் சந்தித்து பேசினார் பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் ஒன்பது தீவிரவாதிகளுக்கு சிந்து உயர்நீதிமன்றம் மரண தண்டனையை உறதி செய்துள்ளது